தகவல்களையும் வதந்திகளையும் பரப்புவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார்

அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயலாற்றி வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் கூறியுள்ளார்

எடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு தங்கமணி தெரிவித்துள்ளார்

அறிவிக்கப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் மத்திய அரசின் வேளாண் சட்டங்கள் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் விவசாயிகளை தவறாக வழிநடத்துவதோடு உன்மைக்கு மாறான தகவல்களையும் வதந்திகளையும் பரப்புவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார்

நரேந்திர மோடி இன்று விடுவித்து ஆறு மாநில விவசாயிகளுடன் காணொலிக் காட்சி வாயிலாக கலந்துரையாடினார்

புதிய வேளாண் சட்டங்கள் தொடர்பாக் சில அரசியல் கட்சிகள் தங்களது கருத்துக்களை விவசாயிகள் மீது திணிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் பண்ணை ஒப்பந்த முறையின் கீழ் விவசாயிகளின் ஒட்டுமொத்த நிலத்தையும் தனியார் கைபற்றி விடுவார்கள் என்று சிலர் வதந்திகளை பரப்புவதாகவும் அவர் கூறினார் விவசாயிகள் தங்களது விளைபொருட்களுக்கு நியாயமான விலையை பெறுவார்கள் என்று தமது அரசு உறுதி அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் விவசாயிகள் உற்பத்தி செய்யும் விளைபொருட்களுக்கு சுவாமிநாதன் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் ஒன்றரை மடங்கு விலை வழங்கப்படும் என்றும் பிரதமர் கூறினார் முன்னதாக விவசாயிகள் பிரதமரின் வருவாய் ஆதரவு திட்டம் தொடர்பான தங்களது அனுபவங்களையும் விவசாயிகளின் நலன்களுக்காக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் தொடர்பாகவும் தங்களது கருத்துக்களை பிரதமருடன் பகிர்நது கொண்டனர் பிரதமரின் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பங்கேற்ற விவசாயிகளுடன் மத்திய அமைச்சர்களும் கலந்து கொண்டனர் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த ஆறாண்டுகளாக விவசாயிகளுக்காக அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வேளாண் விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையும் விளை பொருட்களை கொள்முதல் செய்யும் மையங்களும் தொடர்ந்து இயங்கும் என்று கூறினார்

விவசாயிகள் குறித்த எம் எஸ் சுவாமிநாதன் குழுவின் பரிந்துரைகளை முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு நிறைவேற்ற தவறிவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார்

முன்னதாக காஞ்சிபுரத்தில் விவசாயிகள் மத்தியில் உரையாற்றிய பிரகாஷ் ஜவ்டேகர் புதிய சட்டங்களால் விவசாயிகளுக்கு எத்தகைய பலன்கள் கிடைக்கும் என்பதை நாடுமுழுவதும் விவசாயிகளை சந்தித்து பிஜேபி தொண்டர்கள் விளக்கி வருவதாக தெரிவித்தார் விவசாயிகளுக்காக மத்திய அரசு செய்த சாதனைகளை விளக்கும் புத்தகம் ஒன்றையும் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் திரு ஜவ்டேகர் வெளியிட்டார்

திருவாரூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் அண்மையில் இரண்டு புயல்களால் ஏற்பட்ட பாதிப்புகளை ஆய்வு செய்து கணக்கெடுக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் கேங் மேன் பணியிடங்களை நிரப்ப தமிழக அரசு சட்டப்படி நடவடிக்கை எடுத்து வருவதாக மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் கபிலர் மலை அருகே அம்மா மினி கிளினிக்கை இன்று திறந்து வைத்தப் பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

தமிழ் மொழியின் மீது பற்றும் பாசமும் கொண்ட அவரது மறைவு தமிழறிஞர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பேரிழப்பு என்று குறிப்பிட்டுள்ளார் அவரை இழந்து வாடும் அன்னாரது குடும்பத்திற்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் தொ பரமசிவன் மறைவுக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட பல்வேறு கட்சித் தலைவர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் முன்னதாக பரமசிவன் உடலுக்கு தமிழக அரசு சார்பில் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் திருமதி ராஜலட்சுமி அஞ்சலி செலுத்தினார் பின்னர் அவரது உடல் பாளையங்கோட்டையில் இன்று மாலை தகனம் செய்யப்பட்டது

நீதிமன்ற உத்தரவுகளை அமல்படுத்த மறுக்கும் ஐஏஎஸ் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது இத்தொடர்பாக வழக்கு ஒன்றை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ் வைத்தியநாதன் விதிகளை மீறி கட்டப்பட்ட கட்டிடங்கள் தொடர்பாக எடுக்கப்படும் நடவடிக்கையை எதிர்த்து அளிக்கப்படும் முறையீடு மீது குறித்த காலத்திற்குள் முடிவெடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த போதும் அதிகாரிகள் சிலர் அதை அமல்படுத்துவதில்லை என்று கூறினார் அத்தகைய அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தனது உத்தரவில் அவர் குறிப்பிட்டார் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி போத்தனூர் இடையில் உள்ள ரயில்பாதையை மின்மயமாக்கும் பணி மார்ச் மாதத்திற்குள் முடிக்கப்படும் என்று ரயில்வே பாலக்காடு கோட்ட மேலாளர் திரு த்ரிவோக் கோத்தாரி தெரிவித்துள்ளார்

மின்மயமாக்கும் பணிகளை குறித்த நேரத்திற்குள் முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறத்தினார்

ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின்கீழ் ஈரோடு பேருந்து நிலையத்தில் பழைய கடைகளை இடித்து புதிதாக கடைகளை கட்ட ஏதுவாக கடைகளை காலி செய்ய அனுப்பப்பட்ட நோட்டீசை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது சேலம் மாவட்டம் சங்ககிரியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் வட்டாட்சியர் அலுவலக கட்டுமானப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு ராமன் இன்று நேரில் ஆய்வு செய்தார்

விருதிமான் சாகாவுக்கு பதிலாக ரிஷப் பந்த் அணியில் இடம்பெற்றுள்ளார் ஆல்வுண்டர் ரவீந்திர ஜடேஜா மீண்டும் இந்திய அணியில் இடம்பெற்றுள்ளார் இந்த போட்டி மெல்பர்னில் நாளை தொடங்குகிறது அணித் தலைவர் விராட் கோலி இல்லாமல் இப்போட்டியை சந்திக்கும் இந்திய அணிக்கு ரஹானே தலைமை தாங்கவுள்ளார்